ஏழைஎளியகுடும்பங்களுக்கு இலவசசமையல் எரிவாயு இணைப்பு வழங்கும் உஜ்வாலாதிட்டத்தின் ஐந்துகோடி இலக்கு இன்றுஎட்டப்பட்டுள்ளது அஸ்ஸாமின் தேசியகுடிமக்கள் நடவடிக்கைஎடுக்கப்படமாட்டாதுஎன்றுமத்தியஉள்துறைஅமைச்சா் ராஜ்நாத்சிங் திரு உறுதிளித்துள்ளார் சிறுவியாபாரிகளின் குறைகளைகேட்டறிந்துதீர்வுகாண ஜி எஸ் டி குழுமத்தின் சிறப்புக் கூட்டம் நாளைதில்லியில் நடைபெறவுள்ளது லண்டனில் நடைபெறும் மகளிர் உலகக்கோப்பைஹாக்கிகால் இறுதிப் போட்டியில் அயர்லாந்திடம் இந்தியாதோல்வியடைந்தது

சாலைகள் பிரதமரின் கிராமசாலைகள் திட்டம் நகர்புற மற்றும் ஊரகவீட்டுவசதிதிட்டம் ரயில்வே விமானநிலையங்கள் துறைமுகங்கள் உள்ளிட்டவைபிரதமரின் ஆய்வில் இடம்பெற்றன சுமார் இரண்டுமணிநேரம் நடைபெற்ற இந்தஆய்வுக் கூட்டத்தில் சும்பந்தப்பட்டஅமைச்சகங்கள் நித்திஆயோக் பிரதமர் அலுவலகம் ஆகியவற்றின் அதிகாரிகள் பங்கேற்றனர்

அதற்கு அடையாளமாகநாடாளுமன்றத்தில் இன்றுநடைபெறும் நிகழ்ச்சியில் மக்களவைத் தலைவர் திருமதிசுமித்ராமகாஜன் ஐந்துகோடியாவதுபயனாளிக்கு இலவச இணைப்பைவழங்குகிறார்

காலவரம்பிற்குமுன்பே இலக்குஎட்டப்பட்டிருப்பதுகுறிப்பிடத்தக்கது தேசியகுடிமக்கள் பதிவில் விடுபட்டஅனைவருக்கும் அஸ்ஸாமில் மறு ஆய்வுக்குமுழுமையாகவாய்ப்பு அளிக்கப்படும் என்றுமத்தியஉள்துறைஅமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உறுதியளித்துள்ளார்

பெயர் தேசியகுடிமக்கள் பதிவு இறுதிபட்டியலில் இடம்பெறாதவர்கள் வெளிநாட்டவர் நடுவர்மன்றத்தைஅணுகவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அவர் கூறினார் இந்தவிஷயம் தேசபாதுகாப்பு சம்பந்தமானதுஎன்பதால் நல்லிணக்கத்தைசீர்குலைக்கும் விதமானமுயற்சிகளில் எவரும் ஈடுபடவேண்டாம் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் பஞ்சாப் தேசிய வங்கியில் பணமோசடிசெய்துதலைமறைவாகியுள்ளவைரவியாபாரிநீரவ் மோடியை இந்தியாவுக்குஅனுப்புவதுதொடர்பாகபிரிட்டன் அரசுக்குமத்தியஅரசுவேண்டுகோள் விடுத்துள்ளது மாநிலங்களவையில் எழுத்து மூலம் அளித்தபதிலில் வெளியுறவு இணைஅமைச்சர் ஜெனரல் விகேசிங் இதனைத் தெரிவித்தாா் பிரிட்டன் அரசுஅதிகாரிகளுக்குதெரிவிப்பதற்காகலண்டனில் உள்ள இந்திய தூதரகத்திற்குசிறப்பு ராஜீயதகவல் உறை மூலம் இது அனுப்பப்பட்டிருப்பதாகஅவர் கூறினார் நீரவ் மோடியின் பாஸ்போா்ட் தமதுஅமைச்சகத்தால் ரத்துசெய்யப்பட்டிருக்கும் தகவல் சிபிஐ க்குதெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சர்வதேசகாவல் அமைப்பான இண்டர்போல் மூலம் நீரவ்மோடிக்குஎதிராக இரண்டுநோட்டீஸ்கள் ஏற்கனவேஅனுப்பப்பட்டுள்ளஎன்றும் அமைச்சர் கூறினார் மூன்றுநாடுகள் பயணத்தின் முதல் கட்டமாககஐகஸ்தான் தலைநகர் அஸ்தானாசென்றுள்ளவெளியுறவு அமைச்சர் திருமதி சுஷ்மாசுவராஜ் இன்றுஅந்நாட்டின் வெளியுறவு அமைச்சரைசந்தித்துபேசினாா்

முதலீடு பாதுகாப்பு எரிசக்தி தகவல்தொடர்பு தொழில்நுட்பம் மருந்துதயாரிப்பு கலாச்சாரம் ஆகியவற்றில் ஒத்துழைப்பைஅதிகரிப்பதுகுறித்துவிரிவாக இரு தலைவர்களும் விவாதித்தனர்

புதுதில்லியில் தேசியநெடுஞ்சாலைஆணையம் ஸ்டேட் வங்கி மற்றும் பாரத இடையேயானஒப்பந்தநிகழ்ச்சியில் பேசியஅவர் பாதுகாப்பானசாலைகளைஉறுதிசெய்வதற்குவெளிப்படையானமுறையில் டெண்டர்கள் பெறப்படவேண்டியதுஅவசியமாகும் என்றார் இதுவரைஊழலற்றவிதத்தில் நெடுஞ்சாலைப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுவருவதாககூறியஅவர் குறைந்தசெலவில் தரமானசாலைகளைஅமைப்பதற்குமுன்னரிமைஅளிக்கப்பட்டுவருவதாகத் தெரிவித்தாா் இந்தியாவில் பொருளாதாரம் வேகமாகவளா்ந்துவரும் நிலையில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்படவேண்டியஅவசியம் இருப்பதாகஅவர் கூறினார்

சிறுவியாபாரிகளின் குறைகளைகேட்டறிந்துதீர்வு காண்பதற்காக ஜி எஸ் டி குழுமத்தின் சிறப்புக் கூட்டம் நாளைதில்லியில் நடைபெறவுள்ளது தற்போதுவர்த்தகம் அனைத்தம் இணையதளத்தில் நடைபெறுவதால் இதில் பழக்கப்படாதசிறுவியாபாரிகள் பிரச்சினைகளைஎதிர்கொள்கிறார்கள் என்று இந்தகுழுமத்தின் தலைவரும் பீகார் துணைமுதலமைச்சருமானதிருசுசில்குமார் மோடிதெரிவித்தார் ஜி எஸ் டி மூலம் மாதத்திற்குஒருலட்சும் கோடி ரூபாய் வருவாய் என்ற இலக்குளட்டப்பட்டப்பின் பெட்ரோலியப் பொருட்களை ஜி எஸ் டி வரிவிதிப்பின் கீழ் கொண்டுவருவதபற்றிகுழுமம் ஆலோசிக்கும் என்றும் அவர் கூறினார்

பாதுகாப்புப் படையினர் லோலாப் பகுதியில் கார் ஒன்றில் பயணம் செய்தபயங்கரவாதிகள் குழுவை இடைமறித்துதப்பாக்கியால் சுட்டனா்என்றுமாநிலகாவல்துறைதலைமை இயக்குநா எஸ் பிவைத் திரு தெரிவித்தார் பாரமுல்லாமாவட்டத்தில் நேற்றுமாவைதீவிரமானதேடுதல் நடவடிக்கையில் பாதுகாப்புப் படையினர் ஈடுபட்டனர்

இதன் ரயில்வேயில் வேலைவாய்ப்புகள் மூலம் அதிகரிப்பதுஉறுதிசெய்யப்பட்டுள்ளதுஎன்றுடுவிட்டரில் அவர் வெளியிட்டுள்ளசெய்தியில் தெரிவித்துள்ளார் ரயில்வேபணியிடங்களைநிரப்பகடந்தபிப்ரவரிமாதம் ரயில்வேதேர்வு வாரியம் அறிவிப்பு வெளியிட்டது

இவர்களுக்குகணினிஅடிப்படையிலானதேர்வுகள் வரும் ஒன்பதாம் தேதிநடத்தப்படும் இந்தபணியிடங்கள் ஏழு ரயில்வேமண்டலங்களில் உள்ளன தோ்வ எழுதுவோருக்குஅவா்களுக்குஅருகேஉள்ளநகரங்களில் தேர்வு மையங்களைஒதுக்க அதிகபட்சகவனம் செலுத்தப்படும் என்றுரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது

கொள்ளையடிக்கப்பட்டபொருட்கள் மீட்கப்படுவதற்கும் இந்தநடவடிக்கையால் குற்றவாளிகளைதண்டிப்பதற்கும் உதவியாக இருக்கும் என்றுஅதில் கூறப்பட்டுள்ளது இத்தகையசெயல்பாடுகளால் ரயில் பயணிகள் திருப்திஅடைவதுஅதிகரிக்கும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரயில்வேயில் உள்ளமாநிலகாவல் பிரிவுகளுக்குதேவையானஉத்தரவுகளைபிறப்பிக்குமாறுமாநிலமற்றும் யூனியன் பிரதேசஅரசுகளைமத்தியஉள்துறைஅமைச்சகம் கேட்டுக்கொண்டுள்ளது அரியலூர் மாவட்டத்தில் பிரதமரின் காப்பீட்டுத் திட்டங்கள் சிறப்பாகசெயல்படுத்தப்பட்டுவருகின்றன

ஆறுகள்கால்வாய்கள் குளங்கள் போன்றநீர்நிலைகளில் தண்ணீர் வரத்துவேளாண் பணிகளுக்குபேருதவியாக இருக்கும் என்பதைமையப்படுத்திநடைபெறும் பண்பாட்டுவிழாவாகவும் ஆடிப்பெருக்குகொண்டாடப்படுகிறது காவிரிஆற்றின் கரையோரங்களில் உள்ளதிருச்சி தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் ஈரோடு சேலம் தருமபுரி ஆகியமாவட்டங்களில் ஆடிப்பெருக்குசிறப்பாககொண்டாடப்பட்டுவருகிறது

லண்டனில் நேற்றிரவு நடைபெற்ற இப்போட்டியில் நிர்ணயிக்கப்பட்டநேரத்தில் இரு அணிகளும் கோல் எதுவும் போடாததால் ஷுட்அஃப் கடைபிடிக்கப்பட்டது இதில் இந்தியாவின் இரீனாஒருகோல் மட்டும் அடித்தார்

இதையடுத்துஅயா்லாந்துமுதல் முறையாகஅரை இறுதிக்குதகுதிபெற்றுள்ளது